நரேந்திர மோடி மாநிலங்களவையில் தெரிவித்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தொழில் மற்றும் வர்த்தக துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் தேர்தல் புறக்கணிப்புக்கு அரசியல் கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளது குறித்து கட்சித் தலைமையிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

பிரதமர் மோடி விவசாய உற்பத்தி பொருள்களுக்கான குறைந்த பட்ச ஆதார விலை மற்றும் மண்டி முறை தொடரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிப்பட தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் குடியரசு தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய பிரதமர் திரு

விவசாய சீர்திருத்தங்கள் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மட்டுமல்லாது முந்தைய அரசுகளும் தொடர்ந்து பேசி வந்ததாகவும் தற்போது அவர்கள் எதிர்கட்சிகளான பிறகு நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

குலாம் நபி ஆசாத்தின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைவதை தொடர்ந்து அவருக்கு நடந்த பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார்

ஆசாத் குறித்து உணர்ச்சி மயமாக பேசிய பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்த திரு ஆசாத்திற்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் கட்சி ரீதியான அரசியலில் ஈடுபடுவது எளிது என்றாலும் திரு

குலாம் நபி ஆசாத் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டினார் மேலும் திரு ஆசாத்திடம் இருந்து தொடர்ந்து ஆலோசனைகளை பெறுவோம் என்றும் பிரதமர் கண்கலங்கியவாறே கூறினார் பின்னர் ஏற்புரை வழங்கிய திரு ஆசாத்தும் அவ்வப்போது உணர்ச்சிவசப் பட்டவாரே பல்வேறு கருத்துகளை பகிர்ந்து கொண்டார்

கிரண்பேடி புதுச்சேரியில் இனி வரும் காலங்களில் காமராஜர் கல்வி உதவித் தொகை திட்டத்திற்கு ஆண்டு வருமானத்தை அடிப்படையாக கொண்டே மாணவப் பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நிபந்தனை விதித்துள்ளார்

அதற்கு நிபந்தனையின் பேரில் டாக்டர் கிரண்பேடி அனுமதி அளித்துள்ளார்

போக்குவரத்துறை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அனைத்து அரசுத்துறைச் செயலர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் நாள் தோறும் காணொளி காட்சி மூலமோ நேரடியாகவோ துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த வரிசையில் தொழில் மற்றும் வர்த்தக துறைச் செயலர் திரு வல்லவனுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் ஆலோசனையின் போது பேசிய திரு

வல்லவன் தெரிவித்தார்

நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரி அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து தலையிட்டு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடை ஏற்படுத்துவதால் அவரை திரும்பப் பெறக் கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இதன் ஒரு அங்கமாக நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்தின் பிரதிகளை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி கூறினார்

நாராயணசாமி கூறினார் தேர்தல் புறக்கணிப்பு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தேர்தலை புறக்கணிக்க சில கட்சிகள் அழைப்புவிடுத்துள்ள நிலையில் இது குறித்து காங்கிரஸ் தலைமையும் ஆலோசித்த பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாரயாணசாமி கூறினார் இது குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

மேலும் புதுச்சேரி முழுவதும் எந்தவித இறப்பும் பதிவாகவில்லை

அந்த அடிப்படையில் நீச்சல் குளங்களை திறந்து கொள்ளலாம் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி

விளையாட்டு நடவடிக்கைகளுக்காக கர்க் மைதானங்களை பயன்படுத்தலாம் என்றும் சினிமா தியேட்டர்கள் மற்றும் வர்த்தக கண்காட்சிகளை திறக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார்

பூர்வா கர்க் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்